சீருடைப் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய காவலர்களுக்கான தேர்வு நடைமுறையை நிறுத்தி வைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

உலக கோப்பை மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டிக்கான முதலாவது ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்ட மகோதா தமிழக சுட்டப்பேரவையில் நேற்று நிறைவேறியது முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் அரசாக தமது அரசு திகழ்கிறது என்று கூறினார் இதன்மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டுப் பேசிய அவர் வரவாற்றுச் சிறப்புமிக்க சட்டமசோதா இது என்று குறிப்பிட்டார்

ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கின்ற விவசாய குடிமக்கள் ஆதரவளிப்பார்கள் இதனை ஏற்றுக் கொள்வார்கள் அந்த அடிப்படையிலேதான் இந்த சட்ட முன்வடிவை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் இது வரவேற்கப்பட்ட சுட்டம் இந்த சுட்டம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டம் என்பதை இந்த நேரத்திலே கட்டிக்காட்டி இது விவசாயிகளின் அரசு என்பதற்காக இந்த சுட்ட முன்வடிவு நிறைவேற்றப்படுவதற்கு ளங்களது அரசு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து அமர்கிறேன் இது தொடர்பான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திருமுகஸ்டாலின் இந்த மசோதாவில் பல்வேறு சந்தேகத்திற்குரிய அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதால் அதனை செலக்ட் குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று கோரினார் அப்போது குறுக்கிட்டுப் பேசிய சுட்ட அமைச்சர் திரு சிவி சண்முகம் இந்த மசோதா குறித்து யாரும் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று கேட்டுக் கொண்டார்

மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர்கூட கேஸ் அத்தாரிட்டி என்று குஜராத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டதைப் பற்றி குறிப்பிட்டு இங்கு பேசினார்கள்

பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல ஆண்டு காலமாக போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டார் உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தாய்மொழி தினம் குறித்து சென்னை வானொலியின் செய்திப் பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது ஊடகவியலாளர் சித்ரா ஆசிரியர் உமா மகேஸ்வரி விரிவுரையாளர் பிரதீக் சுதா முரளி ஆகியோர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி சென்னை அலைவரிசை ஒன்றில் இன்று காலை பத்து மணி முதல் பத்தரை மணி வரை ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் சீருடைப் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய காவலர்களுக்கான தேர்வு நடைமுறையை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார்

சர்வதேச வாழை கருத்தரங்கம் திருச்சியில் நாளை தொடங்குகிறது

செகண்ட்ஸ் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு வலுசேர்க்கும் வகையில் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இந்த இயக்கத்தின்கீழ்தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் வகையில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த இளைஞர்கள் தமிழகத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இவர்கள் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி மற்றும் தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித்துடன் கலந்துரையாடியதாக நேரு இளையோர் மன்றத்தின் துணை இயக்குநர் திரு சம்பத்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ரொம்ப தமிழ்நாட்டு மேல இவ்ளோ கல்ச்சர் கலாச்சாரம்லாம் இருக்கினு மனம் நெகிழ்ந்து எங்ககிட்ட பேசிட்டிருக்காங்க இதில் இடம் பெற்றுள்ள ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தை சேர்ந்த பிரியங்கா தமிழ்மொழியை கற்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார்

எனக்கு தமிழ்நாடும்

நேபாளத்தின் தகவல் மற்றும் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு

ஹரியானாவில் உள்ள சர்க்கரை ஆலைகள் மற்றும் கிடங்குகளில் மலிவு விலை உணவகம் தொடங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மணாலி லே தேசிய நெடுஞ்சாவையில் பனிப்பொழிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவற்றை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது சத்திஷ்கடில் நக்ஸவைட்டுக்கு எதிரான மிகப் பெரிய தேடுதல் வேட்டையில் பதுகாப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர்

உலக கோப்பை மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஆஸ்திரேலியாவில் தொடங்குகிறது சிட்னியில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

இதில் டாஸ் வென்ற நியூஸிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது